அமைக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சா் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

குடும்பஅட்டைதாரா்களுக்குமாநிலஅரசுஅறிவித்துள்ள ஆயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் விலையில்லாபொருட்களைதகுந்த சமூக இடைவெளியுடன் வினியோகிக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஉணவுத்துறைஅமைச் சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் நோய்த்தொற்றுதொடர்பாகஅவர் இன்றுசென்னைதலைமைசெயலகத்தில் அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் விரிவானஆலோசனைநடத்தினாா்

நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டஐந்துபேர் குணமடைந்துவீடுதிரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

வெளிமாநிலங்களைச் சேர்ந்ததொழிலாளர்களுக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் மாநிலஅரசுவழங்கிவருவதாகவும் முதலமைச்சர் கூறினார் மக்கள் தங்களைதனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமே இந்தநோய் தொற்றுபரவலைதடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனைகரத்தில் கொண்டுபொதுமக்கள் வீட்டைவிட்டுவெளியேறவேண்டாம் என்றும் முதலமைச்சா் வேண்டுகோள் விடுத்தாா்

விஜயபாஸ்கா் கூறியுள்ளார்

சரோஜாநாமக்கல்லில் செய்தியாளா்களிடம் தெரிவித்தார்

அரசுஅறிவித்துள்ளஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளநிலையில் பயிர்க் காப்பீட்டுதிட்டத்தில் பதிவு செய்வதில் சிரமம் இருந்தால் சம்பந்தப்பட்டவேளாண் இணை இயக்குநரைஅனுகுமாறுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதுதொடர்பாகஉள்துறைசெயலர் திரு

சுத்தம் செய்வதற்கானசோப்பு பொருட்கள் கிருமிநாசினிகள் பற்பசை பேட்டரிசெல்கள் சார்ஜர்கள் ஆகியவற்றையும் அனுமதிக்கவேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் செய்தித்தாள் வினியோகத்திற்குதேவையானபொருட்களையும் அனுமதிக்கவேண்டும் என்றுஅக்கடிதத்தில் கூறியுள்ளாா் தேசியபேரிடர் செஞ்சிலுவை சங்கத்தின் பணிகளும் நிர்வாண ஆணைய பணிகளில் வருவதால் அவற்றையும் அனுமதிக்குமாறுமாநிலஅரசுகளைஉள்துறைசெயலர் திரு அஜய் பல்லாகேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்துபகுதிகளுக்கும் நாட்டின் மருந்துமற்றும் மருத்துவப் பொருட்களைகொண்டுசெல்வதற்குஏதுவாகசரக்குவிமானப் போக்குவரத்தைஉறுதிசெய்வதற்கானஅனைத்துஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகசிவில் விமானப் போக்குவரத்துத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

மாநிலங்களின் அவசரதேவைகளுக்குதேவையானபொருட்களைஉடனடியாககொண்டுசோ்ப்பத ற்குஏ் இந்தியாமற்றும் அலையன்ஸ் ள் விமானங்கள் பயன்படுத்தபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் விமானப் போக்குவரத்துத்துறைஅமைச்சகம் அனுமதித்துள்ளநிறுவனங்கள் மருந்தப் பொருட்களைஎடுத்துசென்றுஉரியநேரத்தில் தேவைப்படும் மாநிலங்களுக்குவழங்குமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகசிவில் விமானப் போக்குவரத்துத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

விஜயபாஸ்கர் இன்றுநேரில் பார்வையிட்டார்

தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது

சேவூர் ராமச்சந்திரன் கூறினார்